இது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகளின் வலுவையும் அமெரிக்க சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தில் அந்நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினரின் பங்களிப்பிற்கான அங்கீகாரத்தையும் குறிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

மோடி சந்திப்பு அரசு முறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்காவின் நியுஜெர்சி மாகாண ஆளுநர் திரு பிலிப் டி மர்ஃபியை இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து வரவேற்றார் அமெரிக்காவில் இந்தியர்கள் அதிகம் உள்ள நியுஜெர்சி மாகாணம் இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு உகந்த பகுதியாக திகழ்வதாக பிரதமர் கூறினார் நியுஜெர்சியில் உள்ள இந்திய அமெரிக்க சமூகத்தினரின் நலனில் மாகாண ஆளுநர் தனிப்பட்ட முறையில் அக்கறை காட்டுவதையும் அவர் பாராட்டினார் இந்தியாவின் பன்முகத் தன்மை மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பண்பை தாம் கண்கூடாகப் பார்த்து வருவதாக நியுஜெர்சி மாநில ஆளுநர் கூறினார் சர்தார் சரோவர் குஜராத் மாநிலத்தில் நர்மதா நதியின் குறுக்கே அமைந்துள்ள சர்தார் சரோவர் அணை இன்று அதன் முழு கொள்ள்ளவை எட்டி உள்ள நிலையில் அணையின் உயரம் உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து முதல் முறையாக அணை நிரம்புவதை கொண்டாடும் வகையில் அணை அமைந்துள்ள கெவாடியா பகுதியில் நாளை மாநில அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நமாமி தேவி நர்மதே விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொள்ள இருக்கிறார்

ஆந்திரா மரணம் முன்னாள் ஆந்திர சட்டப்பேரவைத் தலைவர் திரு கொடேலா சிவபிரசாத ராவ் ஐதராபாத்தில் இன்று காலை காலமானார் அவர் தமது வீட்டிற்குள்ளேயே மின்விசிறியில் தூக்குபோட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது குடும்பத்தினரை மேற்கோள் காட்டி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சடலத்தை உடற் கூறாய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தற்கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை

மின்சார வாகனம் மின்சார வாகனங்கள் பற்றிய தமிழக அரசின் புதிய கொள்கையை இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வெளியிட்டார்

மின்சார வாகனங்களுக்குத் தேவையான சார்ஜிங் வசதிகள் டான்ஜெட்கோ நிறுவனம் மூலம் அரசு தனியார் ஒத்துழைப்பு முறையில் நிறுவப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

ராமசாமி படையாச்சியார் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கடந்த ஆண்டு மாநில சட்டமன்றத்தில் அறிவித்ததும் குறிப்பிடதக்கது ரவிக்குமார் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஜாதி மதம் மொழி பாலினம் மற்றும் உடல் ஊனம் அடிப்படையில் மாணவர்கள் பல பாகுபாடுகளை சந்திப்பதாகவும் இடை நிற்றல் அதிகமாக இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணம் என்பதால் மாநில அரசு இத்தகைய பாகுபாடுகளை முடிவிற்கு கொண்டு வர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விழுப்புரம் தொகுதி மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் வலியுறுத்தி உள்ளார் அவர் இதுகுறித்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமிக்கு எழுதி உள்ள கடிதத்தில் பள்ளிகளில் பாகுபாடுகளை தடுப்பது குறித்து முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திருமதி சோனியாகாந்தி தலைமையிலான தேசிய ஆலோசனை சபையால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு தமது பரிந்துரைகளை அப்போதே அரசிடம் வழங்கி விட்ட போதிலும் இப்பரிந்துரைகள் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை என்றும் சுட்டிக்காட்டி உள்ளார் அமீத்ஷா நாட்டிற்கு ஒரே மொழி இந்தி என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா பேசி இருப்பது நாட்டு மக்களின் ஒற்றுமையை குலைக்கும் என்று புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் எவரும் மற்றவர்களின் மொழியை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்றும் திரு அமீத்ஷா அரசியல் ஆதாயத்திற்காகவே இந்தியை புகழ்வது அனைவருக்குமே தெரியும் என்றும் கூறினார் திரு அமீத்ஷா இனியாவது தமது பதவியின் கௌரவத்தை காப்பாற்றும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எல்லாக் கொள்கைகளையும் மீறி வகுப்புவாதத்தை ஊக்குவிக்கும் போக்கை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு நமச்சிவாயம் கூறினார் நாட்டு மக்கள் பிரிவினை வாத சக்திகளை முறியடிக்கும் வகையில் சோனியாகாந்தி மற்றும் ராகுல்காந்தி காட்டிய பாதையில் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைபாட்டை பேணிகாக்க வேண்டுமென அவர் மேலும் வலியுறுத்தினார் முற்றுகை ஜிப்மர் ராமநாதபுரம் இணைப்புக் கட்டிடத்தின் கழிவுநீர் கிராம தெருக்களில் பாய்வதாகவும் கழிவுநீர் கால்வாய்களை சரிபடுத்த பொதுப் பணித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியும் ஊசுடு தொகுதி மக்கள் இன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாஞ்சான் தலைமையில் புதுச்சேரி பொதுப் பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் களஆய்வு மேற்கொண்டு பிரச்சனைகளை சரிபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் பொதுப் பணித்துறை தலைமை பொறியாளர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இதற்கிடையே சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாஞ்சான் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமது ஊசுடு தொகுதியை அரசு புறக்கணிப்பதாகவும் தொகுதியில் பொது பணித்துறை மூலமான பணிகள் எதுவும் மேற்கொள்ளப் படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார்

இதுதொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் ஒன்றை முதலமைச்சர் கூட்டி கருத்துக்களைப் பெற வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் வலியுறுத்தி உள்ளார் பேனர் பிரச்சனையில் அரசின் உறுதியான முடிவுகளுக்கு அஇஅதிமுக முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பேனர்களை அகற்றும் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளை தடுக்க முயலும் சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்பழகன் கோரி உள்ளார்

தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை காஞ்சிபுரம் வேலூர் தஞ்சை நாகை திருவாருர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது